சுகாதார அமைச்சகம் பணியிடங்களில் கொரோனா பரவாமல் தடுப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது நோய் அறிகுறி உள்ளவர்கள் அலுவலகத்திற்கு வருவதை தவிர்த்து உள்ளுர் மருத்துவ அதிகாரிகளிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்றும் தொற்று இருப்பதாக சந்தேகம் ஏற்பட்டால் அல்லது உறுதியானால் உடனடியாக அலுவலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொரோனா கட்டுப்பாட்டு மண்டலங்களில் வசிப்பவர்களை வீட்டில் இருந்தே பணிபுரிய அனுமதிக்கலாம் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது

அபராதம் பணியிடங்களில் எச்சில் துப்பினால் அபராதம் விதிக்கப்படும் என மத்திய பணியாளர் துறை அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது இந்த உத்தரவை முழுமையாக அமல்படுத்துமாறு அனைத்து அரசுத் துறைகளின் தலைவர்களுக்கு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது பொது இடங்கள் மற்றும் பணியிடங்களில் அனைவரும் முக கவசம் அணிதல் ஏற்கனவே கட்டாயமாக்கப் பட்டுள்ள நிலையில் ஊழியர்கள் இயன்ற வரை வீட்டிலிருந்தே பணிபுரியும் நடைமுறையை அலுவலகங்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் வேலைக்கு வரும் ஊழியர்களுக்கு இடையே போதிய அளவில் சமூக இடைவெளியை பராமரிக்க வேண்டுமென்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது ஷிப்டு முறையில் பணிபுரிதல் ஊழியர்களுக்கு வெவ்வேறு நேரங்களில் உணவு இடைவெளி அனுமதித்தல் உட்பட பல்வேறு உத்தரவுகளையும் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது உள்துறை உத்தரவு பல்வேறு மாநிலங்களில் சிக்கி உள்ள பெயர் புலம் தொழிலாளர்களை அவரவர் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்க திருத்தப்பட்ட நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இதன்படி புலம் பெயர் தொழிலாளர்களுக்கான ஷ்ரமிக் சிறப்பு ரயில்களை இயக்க மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஆலோசனை அடிப்படையில் ரயில்வே அமைச்சகம் அனுமதி அளிக்கும் சிறப்பு ரயில்களை எங்கெல்லாம் நிறுத்தி இயக்குவது என்பது பற்றிய முடிவுகளை அந்தந்த மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் ஆலோசனை அடிப்படையில் ரயில்வே அமைச்சகம் இறுதி செய்யும் பயணிகளுக்கு உடல் பரிசோதனை செய்தல் பயணத்தின் போது சமூக இடைவெளியை கட்டாயம் கடைபிடித்தல் உள்ளிட்ட எல்லா ஏற்பாடுகளை மேற்கொள்ள ஒருங்கிணைப்பு அதிகாரிகளை நியமிக்குமாறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தி உள்ளது

இத்தகைய பல வேண்டுகோளை ஏற்று தேசிய தேர்வு முகமை இவ்வாறு முடிவு செய்திருப்பதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார் வேறு காரணங்களால் முன்பு விண்ணப்பிக்க முடியாமல் போனவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமையின் இயக்குனர் திரு வினித் ஜோஷி தெரிவித்துள்ளார்

இதுஅல்லாது தமிழகத்தைச் சேர்ந்த ஐவர் புதுச்சேரி ஜிப்மரில் கொரோனா சிகிச்சையில் உள்ளனர் சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்தார்

புதுச்சேரியில் உள்ள அனைத்து கொரோனா நோயாளிகளின் உடல் நிலை சீராக இருப்பதாக சுகாதாரத் துறை இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் தெரிவித்தார்

இதற்கென புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு சிவக்குமார் பிம்ஸ் மருத்துவமனைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் அன்பழகன் புதுச்சேரி அரசின் அன்றாட செயல்பாடுகளை துணை நிலை ஆளுநர் தடுப்பதாக குற்றம் சாட்டி வரும் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி மதுக்கடைகளை திறப்பது பற்றிய உத்தேசத்தை துணை நிலை ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பியது ஏன் என்று அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் வினவி உள்ளார் யூனியன் பிரதேசங்களில் மின்துறையை தனியார் மயமாக்குவதான மத்திய அரசின் முடிவை புதுச்சேரி அரசு எதிர்க்க வேண்டும் என்றும் அவர் கோரி உள்ளார்

தொழிலாளர் நலச் சட்டங்கள் திருத்தப்படுவதைக் கண்டித்தும் சாதாரண மக்களின் வாழ்க்கைச் செலவிற்கு உதவி தொகை வழங்க கோரியும் புலம் பெயர் தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்ப ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன சிபிஐ மாநிலச் செயலர் திரு சலீம் முன்னாள் அமைச்சர் திரு ஆர் விஸ்வநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு நாரா கலைநாதன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இப்போராட்டங்களில் பங்கேற்றனர்

மீட்டராக அதிகரிக்க கூடும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது இதற்கிடையே

புயல் அபாயத்தை சந்திக்கும் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தின் உயர் நிலை அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர்

மீட்டர் வரை அலைகள் உயரக் கூடும் என்பதால் மீனவர்கள் நாளை வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப் பட்டுள்ளது